மக்களவைத்தேர்தலில் நாளை நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார்நிலையில் உள்ளன மக்களவை ஐந்தாம் கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டது பிரதமர் திரு நரேந்திரமோடியின் வாழ்க்கை சரிதம் குறித்த திரைப்படத்தை தேர்தல் நடைமுறைகள் முடிவுக்கு வரும்வரை வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரவாதத்தையும் ஊழலையும் நாட்டிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கவேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் ஐம்மு கஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பின் தலைவர் யாசீன் மாலிக்கை பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளித்தது தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

அந்த தொகுதிகளில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வாக்குப்பதிவின் போது ஹெலிகாப்பட்டர் மூவம் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள பதற்றமானவை என கண்டறியப்பட்ட இடங்களில் பாதுகாப்புப் படையிளின் கொடி அணிவகுப்பு நிகழ்ச்சியும் இன்று நடைபெற்றது ஆந்திரா சிக்கிம் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் சுட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நாளை நடைபெறவுள்ளது

பிரதம் திரு நரேந்திரமோடி தொடர்பான திரைப்படத்தை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது தேர்தல் காலத்தில் வாழ்க்கை சரிதம் குறித்த திரைப்படங்களை வெளியிடுவது நடத்தை நெறிமுறைகளை மீறியதாகும் என்பதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் தனது உத்தரவில் கூறியுள்ளது திரைப்படம் உள்ளிட்ட மின்னனு ஊடகங்களில் ஒரு குறிப்பிட்ட நபரின் வாழ்க்கை சரிதம் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படுவது வாக்குப்பதிவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று ஆணையம் கருதுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சுயசரிதம் குறித்த திரைப்படம் அரசியல் உள்நோக்கத்தோடு வெளியிட முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் செய்திருந்தன

பயங்கரவாதத்தையும் ஊழலையும் நாட்டிலிருந்து முற்றிலுமாக ஒழிக்கவேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் தெற்கு குஜராத்தில் சங்காத் நகரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு மோடி பயங்கரவாதத்தை எந்த வடிவிலும் வன்மையாக கண்டிப்பதாகவும் அண்டைநாட்டிலிருந்து பயங்கரவாதம் இந்தியாவுக்குள் திணிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் நாட்டின் பாதுகாப்புக்காக முப்படையினர் மேற்கொள்ளும் ரானுவ நடவடிக்கைள் குறித்து காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புவது தேவையற்றது என்றார் நாட்டின் ஒளிமயமான எதிர்காலத்தை கருத்தில்கொண்டு இளைய தலைமுறையினரும் குறிப்பாக முதன்முறை வாக்களிப்போரும் மக்களவைத்தேர்தலில் தங்களது வாக்குகளை செலுத்தவேண்டும் என்றும் அவர் கூறினார் அம்மாநிலத்தை சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு மவுஜிபாய் சௌத்ரி திரு நரேந்திரமோடி முன்னிலையில் பிஜேபியில் சேர்ந்தார்

சுட்டவிரோதமாக பெறப்பட்ட பாதுகாப்புத்துறை ஆவணங்கள் முழுமையாக இல்லை என்றும் அரசிற்கும் தேசுப்பாதுகாப்பிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் குறிப்பிட்ட பகுதிகள் மட்டுமே அதில் இடம்பெற்றுள்ளதாகவும் மத்தியஅரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்தது பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க எதிர்தரப்பினருக்கு உரிமையில்லை என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் அனைத்து தரப்பு ஆவணங்களையும் முழுமையாக விசாரித்து தகுதி அடிப்படையிலேயே முடிவெடுக்கப்படும் என்று உறுதிபட தெரிவித்தனர் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் புதிய ஆவணங்களை சமர்ப்பிக்க அனுமதியளித்திருப்பது பற்றி குறிப்பிட்ட பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் உரிய அனுமதியின்றி பெறப்பட்டுள்ள ஆவணங்கள் இந்த ஒப்பந்தம் தொடர்பான முழு தகவலையும் அளிக்கவில்லை என்றும் பாதுகாப்பு தொடர்பாள பல முக்கிய தகவல்கள் அனைவரும் அறிந்துகொள்ளும் வகையில் வெளிப்படையாக தெரிவிப்பதில் சில இடர்பாடுகள் உள்ளதாகவும் தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் புதிய ஆவணங்களை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருப்பது குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீப் சுர்ஜிவாலா கடந்த டிசும்பர்மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக உள்ளது என தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தாங்களாகவே அறிவித்துக்கொண்டதாக குற்றம் சாட்டினார் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ள கருத்து நீதிமன்றத்தை அவமதிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பாதுகாப்புத்துறை அமைச்சருமான திருமதி நிர்மவா சீத்தாராமன் குற்றம் சாட்டியுள்ளார் மறு ஆய்வு செய்யக்கோரும் வழக்கில் சட்டவிரோதமாக கசிந்த சில ஆவணங்களை உச்சநீதிமன்றம் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வதாக மட்டுமே அறிவித்துள்ளது என்றும் இறுதிவடிவம் எடுக்கும் முன்பாக தேவையற்ற கருத்துக்களை திரு ராகுல்காந்தி கூறி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீத்தாராமன் தெரிவித்தார்

திமுக அஇஅதிமுக காங்கிரஸ் பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மாநிலம் முழுவதும் தீவிர பிரக்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனா் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி பெரம்பலூர் மக்களவைத் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக தேர்தல் அறிக்கையில் பொய்யான வாக்குறுதிகள் இடம்பெற்றிருப்பதாக அவர் குற்றம்சாட்டினார் மத்தியில் நிலையாள ஆட்சியை பிஜேபி யால் மட்டுமே வழங்க முடியும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு சிறப்புச் சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர் தெரிவித்தாா் தேர்தல் வாக்குறதிகளை பிஜேபி முறையாக நிறைவேற்றவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் தேர்தல் பிரச்சாரத்தின்போது திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் தனிநபா் விமா்சனங்களில் ஈடுபடுவதாக அஇஅதிமுக வின் மூத்த தலைவர்களின் ஒருவரான திரு ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று சென்னையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசிய அவர் தனிநபர் விமர்சனத்தில அஇஅதிமுக விற்கு நம்பிக்கை இல்லை என்றார் ஆரோக்கியமான கொள்கை அரசியலை அஇஅதிமுக பின்பற்றுவதாகவும் திரு ஜெயக்குமார் கூறினார் காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல்காந்தி உத்திரபிரதேச மாநிலம் அமேதி தொகுதியில் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார் முன்னதாக ஊர்வலமாகச் சென்ற திரு ராகுல்காந்திக்கு அக்கட்சியின் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடும் அவர் ஏற்கனவே கேரள மாநிலம் வயநாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார் ஜம்மு கஷ்மீர் விடுதலை முன்னணி அமைப்பின் தலைவர் யாசீன் மாலிக்கை பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி அளித்தது தொடர்பான வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்துள்ளனர் தில்லி தளி நீதிமன்ற நீதிபதி திரு ராகோஷ் சியால் முன் யாசீன் ஆஜர்படுத்தப்பட்டபோது

இதனையடுத்து அவர் தில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்

இதுதொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிக்கையில் கடந்த ஆண்டின் இறுதி காலாண்டில் நடைமுறையில் இருந்த எட்டு சதவீத வட்டிவீதம் நடப்பு நிதியாண்டில் முதல் காலாண்டிலும் தொடரும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது திரைப்பட விமர்சனம் மற்றும் தணிக்கை கலை குறித்த புதிய படிப்பை இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி கல்வி நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது

திரைப்பட விமர்சகர்கள் திரைப்பட தணிக்கையர்கள் ஆய்வுப்படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரின் நீண்டநாள் கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது

சிங்கப்பூர் ஒபள் பேட்மிட்டன் போட்டிகளில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து உட்பட எட்டு பேர் கால் இறுதிக்கு முந்தையச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி வி சிந்துவும் சாய்னா நேவாலும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சமீர்வாமா பிரணாய் காஷ்யப் மற்றும் ஸ்ரீகாந்தும் முதல் சுற்று ஆட்டங்களில் வெற்றிபெற்று கால் இறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினா்